திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

என்று சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா தெரிவித்துள்ளார்

பிரகாஷ் ஜவடேகர் நேற்று தொடங்கி வைத்தார்

இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றும் திறன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட சர்வதேச உச்சிமாநாட்டில் நேற்று உரையாற்றிய பிரதமர் ஸ்டார்ட் அப் நிறுவளங்களுக்கு தற்போது உருவாகியுள்ள நம்பிக்கை ஒருபோதம் மங்காது என்று அவர் கூறினார் நமது இளைஞர்களிடம் எதிர்காலத்திற்கான புதுமையான கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது என்றும் ஒட்டு மொத்த உலகுக்கே புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக அது இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நூற்றாண்டு என்பது டிஜிட்டல் புரட்சிக்காள மற்றும் இளைஞர்களுக்கான புதுமையான கண்டுபிடிப்புக்கான நூற்றாண்டாக இருக்கப் போகிறது என்றும் அவர் கூறினார்

ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதியிதவி வழங்கும் திட்டத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த மாநாட்டில் அறிவித்தார்

முதல்நாள் நடைபெற்ற தடுப்பூசி செலுத்தம் பணிகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் கலந்துரையாடியபோது இதனைத் தெரிவித்தார்

முதல் நாளன்று திட்டமிட்டப்படி தடுப்பூசி செலுத்தப்பட்டு இலக்கு எட்டப்பட்டுள்ளது குறித்து மாநில சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை செயலர்கள் மத்திய சுகாதார அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் தடுப்பூசி செலுத்தும் பணியின் போது பயனாளிகளின் விவரங்களை பதிவேற்றம் செய்யும் மென்பொருள் தொழில்நுட்பத்தில் சிறு கோளாறு கண்டறியப்பட்டதாகவும் இந்தக் கூட்டத்தில் மாநில அரசுகள் தெரிவித்தன

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை கூடுதல் செயலர் டாக்டர் மனோகர் அக்னேனி இதனைத் தெரிவித்தார்

நாளன்று தடுப்பூசி செலுத்தும் பணி வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளதாகவும் தடுப்பூசி முதல் செலுத்தப்பட்ட பின்னர் ஒருவர் கூட மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய நிலை ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

தொற்று பாதிப்பு இருக்கும் சமயத்தில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளக்கூடாது என்றும் அமைச்சர் கூறினார்

குறைந்தபட்ச ஆதரவு விலையில் விவசாயிகளிடமிருந்து நெல் தொடர்ந்து கொள்முதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தொடக்க நிகழ்ச்சியில் கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த்தும் தலைமை விருந்தினராக பிரபல கன்னட திரைப்பட நடிகர் சுதிப்பும் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பேசிய அமைச்சர் திரு ஜவடேகர் அனைவருக்கும் பொழுதுபோக்கு தேவைப்படுகிறது என்றும் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் சக்தியாக பொழுதபோக்கு உள்ளது என்றும் கூறினார் பங்களாதேஷின் தந்தை என்று போற்றப்படும் முஜிபுர் ரஹ்மான் குறித்த திரைப்படத்தை இந்தியாவும் பங்களாதேஷும் இணைந்து தயாரிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மூத்த திரைக்கலைஞர் பிஸ்வஜித் சாட்டர்ஜிக்கு இந்த ஆண்டுக்கான சாதனையாளர் இந்த விழாவில் அறிவிக்கப்பட்டகு

குஜராத் மாநிலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலை அமைந்துள்ள கெவாடியா நகருக்கு சென்னை உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இந்த ரயில்களின் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் சென்னையிலிருந்து கெவாடியாவுக்கு வாரம் ஒருமுறை இந்த ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே கோட்ட மேலாளர் திரு மகேஷ் தெரிவித்துள்ளார்

இதை முன்னிட்டு கிண்டியில் உள்ள பாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவப் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள அவரது உருவச்சிலைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர் எம் ஜி ஆர் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப்பணிகள் துறை சார்பில் சென்னையில் தீ செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கூகுள் ப்ளேஸ்டோரிலிருந்து இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தீ விபத்து இயற்கைச் சீற்றங்கள் ரசாயனம் மற்றும் எரிவாயு கசிவு ஆபத்தில் சிக்கிக் கொண்ட விலங்குகளை மீட்க இந்த செயலில் உள்ள ஹெல்ப் என்ற பொத்தாளை அழுத்த வேண்டும் உடனே அந்த அழைப்பு அருகிலுள்ள தீயணைப்பு நிலையங்களுக்குச் சென்று அங்கிருந்து தீயணைப்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு வருவார்கள் என்பது இந்த செயலியின் சிறப்பு அம்சமாகும்

கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய நீண்டதூர ஏவுகணையை ஈரான் நேற்று பரிசோதித்துப் பார்த்தது ராஜஸ்தானில் மின்கம்பியின் மீது பேருந்து உரசியதால் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் ஜம்மு கஷ்மீரில் நேற்று லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவையில் நான்கு புள்ளி ஒன்றாக பதிவானது கர்நாடகாவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பசுவதை தடை சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

பத்திரங்களுக்கு வட்டியுடன் நிலுவைத் தொகை வழங்கப்படும் என்று கடன் தமிழக அரசு அறிவித்துள்ளது

நடைபெறும் முதல் ஆட்டத்தில ஜாம்ஷெட்பூர் அணி இன்று அணியையும் இரண்டாவது ஆட்டத்தில் கோவா மோகன்பகான் அணியையும் எதிர்கொள்கின்றன